அஇஅதிமுக அரசு மக்கள் நலனை முன் நிறுத்தியே செயல்படுவதாக அவர் கூறினார்

போக்கி வருகின்றோம் அறிஞர்களின் மதிநட்ப ஆலோசனைகளுக்கு செவி சாய்த்து அவர்களின் அறிவுரைகளின் பேரில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம் ஆர்வும் அர்ப்பணிப்பு மற்றும் ஆய்ந்த அறிவுகள் நாங்கள் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறோம் பல பன்னாட்டு நிதி நிறவனங்களும் முதலீட்டாளா்களும் முதலீடு செய்ய மிகவும் விரும்புகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இன்று விளங்கிக் கொண்டிருக்கிறது மக்கள் அதையாக வாழ்வதற்கும் அவர்களின் வட்சியங்களை அடைவதற்கும் எளிதில் அரசினை அனுகி அவர்களின் தேவைகளை நிறைவு செய்யும் மாநிலமாக தமிழகத்தை சிறப்பாக உருவாக்கியுள்ளோம் தமிழக்களின் தொன்மையான வாழ்வு குறித்த சான்றுகளை உலகிற்கு எடுத்துணர்த்தும் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அவர் கூறினார்

தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தொலைநோக்கு திட்டம் எதுவும் இல்லை என சட்டப்பேரவை எதிர்கட்சித் தலைவரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் பட்ஜெட்டில் வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு ஏதும் இல்லை என்று காங்கிரஸ் சுட்டமன்ற கட்சித்தலைவர் திரு ராமசாமி கூறியுள்ளார் தமிழக அரசின் பட்ஜெட்டில் வேளாண்மை மற்றும் அதனைச் சாா்ந்த துறைகளின் வளா்ச்சிக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று பா ம க தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்

முன்னாள் அமைச்சர் திரு கே பி ராஜேந்திர பிரசாத் உடல் நலக்குறைவால் நேற்று மரணமடைந்தார்

கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக முன்னாள் செயலாளராகவும் அவர் பதவி வகித்தார் அவரது மறைவிற்கு முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சள் திரு ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தேர்வு கண்காணிப்பாளர் செய்த தவறால் துணை ஆட்சியர் பதவியை இழந்ததற்காக தனிப்பதவி உருவாக்கி பணிநியமனம் வழங்குவது குறித்து முடிவு எடுக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் தேர்வு கண்காணிப்பாளர் தாம் கூறியது தவறு என்று வருத்தம் தெிவித்திருப்பதை கட்டிக்காட்டி மலுதாரின் விடைத்தாளை மதிப்பிட்டு நேர்முக தேர்வு நடத்தி தகுதிப் பெற்றால் அவருக்கு புதிய பதவி வழங்குவது குறித்து முடிவு எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்துள்ளார் பிரதம் திரு நரேந்திர மோடி நாளை தமது தொகுதியான வாரணாசிக்கு செல்கிறார் அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார் உத்தரபிரதேச ஆடை வடிவமைப்பு மையத்தில் கலை மற்றும் கைவினைப் பொருட்களுக்கான கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார்

சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவளங்களுக்கு இந்தியன் ஒவர்சீஸ் வங்கி அதிகப்படியான கடன் வழங்கியுள்ளதாக வங்கியின் நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான திரு கர்ணம் சேகர் கூறியுள்ளா் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது குறைவான வட்டி விகிதத்தில் குறைந்தபட்ச முதலீட்டு கடன் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார்

இதனை மூவாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார்

இவங்கை ரானுவ தலைவர் லெப்டினென்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா அமெரிக்காவில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு மைக் பாம்ப்பியோ தெரிவித்துள்ளார்

சேலம் அருகே சபரி மலைக்கு சென்று திரும்பிய கர்நாடகாவைச் சேர்ந்த காரும் ஆம்புலன்ஸ் வேனும் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தார்

தமிழக பட்ஜெட்டில் கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரிக்கு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதற்கு அந்த கல்லூரியின் முதல்வர் நன்றி தெரிவித்துள்ளார்

கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒகுரில் தொழிலாளர் மற்றும் நிர்வாகத்தினர் இடையே உள்ள உறவு முறைகளை வலுபடுத்துவது தொடர்பான இரண்டு நாள் சர்வதேச கருத்தரங்கு நேற்று தொடங்கியது திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம் பல்கலைக் கழகத்தில் இந்திய பொருளாதாரம் குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கு நேற்று தொடங்கியது நாமக்கல் மாவட்டத்தில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்காக மாபெரும் தளியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாமக்கல் கவிஞர் இராமலிங்கம் மகளிர் கல்லூரியில் இன்று நடைபெறுகிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களும் நாளை வழக்கம்போல் இயங்கும் என்று அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்

பிரிமியர் லீக் சாம்பியன் போட்டிகளை வென்ற மான்செஸ்டர் சிட்டி அணி இத்தகைய செயல்களில் ஈடுபட்டிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக கால்பந்தாட்ட ரசிகர்கள் வருத்தம் தெிவித்துள்ளனர்